பிரதம் திரு நரேந்திரமோடி பூட்டான் பிரதமருடன் இணைந்து பூட்டானில் ருபே அட்டையின் இரண்டாம் கட்டத் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தாா்

சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் நிறுவப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சத் பூஜா எனும் சூரிய வழிபாடு பாரம்பரிய முறைப்படிஇன்று கொண்டாடப்படுகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டிகள் இன்று தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் இஸ்ரோவின் உதவியுடன் பூட்டானின் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பூட்டானில் ருபே அட்டையின் இரண்டாம் கட்டத் திட்டத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடியும் பூட்டான் பிரதமர் திரு லோட்டே ஷெரிங் கும் இன்று கூட்டாக காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி திரு நரேந்திரமோடி அடுத்த ஆண்டு செலுத்தப்பட உள்ள பூட்டானின் செயற்கைக் கோளுக்காக அந்நாட்டின் விண்வெளி பொறியாளர்கள் அடுத்த மாதம் இஸ்ரோ வுக்கு வரவிருப்பதாகக் கூறினார்

பூட்டானின் தேவைகள் எப்போதும் இந்தியாவுக்கு முன்னுரிமையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ருபே அட்டையின் இரண்டாம் கட்ட தொடக்கம் என்பது இரு நாடுகளுக்கான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார்

அனைவருக்கும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக தடுப்பூசியை உருவாக்கும் திட்டத்தில் இந்தியா முன்னிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தடுப்பூசி தயாரிக்கப்படும்போது பூட்டானுக்கு வழங்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி யின் வாக்குறுதிக்கு திரு ஷெரிங் நன்றி தெரிவித்தார் ருபே அட்டையின் முதல் கட்டத்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரதமர் கிரு நரேந்திரமோடியின் பூட்டான் பயணத்தின்போது இரு தலைவர்களும் கூட்டாக தொடங்கி வைத்தனர் முதல்கட்ட ரூபே அட்டைகளை பூட்டானுக்கு செல்லும் இந்தியா்கள் ஏ டி எம் மையங்களிலும் வியாபார நிறுவனங்களிலும் பயன்படுத்த முடியும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இரண்டாம் கட்ட ருபே அட்டைகளை பூட்டான் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருவோர் பயன்படுத்த முடியும்

இந்த சிக்கலான தருணத்தில் விரிவான முறையில் ஆரம்ப சுகாதார சேவைகளை கிடைக்கச் செய்த முன்கள சுகாதார பணியாளர்கள் மருத்துவ அதிகாரிகள் சமூக சுகாதார அலுவலர்கள் ஆஷா மையங்களின் பணியாளர்கள் ஆகியோரின் அர்ப்பணிப்புக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார்

இந்த மருத்துவமனை அனைத்து வசதிகளையும் கொண்டதாக இருக்கும் மருத்துவர்களுக்கும் முன்களப் பணியாளர்களுக்கும் மன உறுதியை மேம்படுத்துவதாக இந்த முடிவு அமையும் என அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் நிறுவனங்களின் எண்ணிக்கையும் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையும் சென்ற மாதம் வீழ்ச்சியடைந்திருப்பதாக வெளியாகியுள்ள ஊடகத் செய்திகளை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மறுத்துள்ளது இது சம்பந்தமான கட்டுரையில் உள்ள தகவல்கள் சரியானவை அல்ல என்று இந்த அமைப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளது என மத்திய தொழிவாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் கூறியள்ளது அந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கையும் ஊழயர் வருங்கால வைப்பு நிதியத்திற்கு பங்களிட்டு செய்யும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகாரப்பூர்வ புள்ள் விவரத்துடன் பொருந்தி இருக்கவில்லை என்று அந்த அமைப்பு தொளிவுபடுத்தியுள்ளது அந்த கட்டுரையில் வெளியிடப்பட்டள்ள புள்ளி விவரங்கள் தொழிலாளா் வருங்கால வைப்புநிதி அமைப்பின் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சத் பூஜா எனும் சூரிய வழிபாடு பாரம்பரிய முறைப்படியும் பக்தி சிரத்தையோடும் இன்று கொண்டாடப்படுகிறது நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாளை காலை சூரிய உதயத்துடன் நிறைவடையும் சூரியக் கடவுளையும் சூரியனின் மனைவியான ஊஷா தேவியையும் வழிபடுவது இந்த விழாவின் சிறப்பு அம்சமாகும் ஆற்றலையும் இந்த பூமியில் நிலைத்து வாழ்வதற்கான சக்தியையும் தருகின்ற சூரிய கடவுளுக்கு மக்கள் நன்றி செலுத்துவது சத் பூஜை விழாவாகும் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சூரிய கடவுளோடு இயற்கை அன்னைக்கும் நதிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தி வழிபடுவது மக்களின் பாரம்பரியமாக இருந்து வருகிறது என்று அவர் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குரியக் கடவுள் தமது ஆற்றலுடன் நாட்டு மக்களை ஆரோக்கியத்தோடும் வளத்தோடும் வாழ வைக்க பிரார்த்திப்பதாகக் கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கரும் மக்களுக்கு சத் பூஜை வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார்

இந்த பேச்சுவார்த்தை இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொலைநோக்கு உத்திகள் பங்களிப்பில் நெருக்கமான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்புக்கு முக்கிய அம்சமாகும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளன எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாதிகளின் கூட்டாளிகளை பயன்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து வடிவங்களிலான பயங்கரவாதத்திற்கும் இரு நாடுகளும் வலுவான கண்டனத்தை தெரிவித்தன ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளில் அண்மையில் ஏற்பட்ட பயங்கரவாத தூக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்த இந்தியா இதில் உயிரிழந்தவர்களின் குடுப்பத்தினருக்கு இரங்கலையும் தெரிவித்தது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது கோவாவில் உள்ள மூன்று மைதானங்களில் நடைபெற உள்ள இப்போட்டியில் பதினோரு அணிகள் பங்கேற்கின்றன

வரும் செவ்வாய் கிழமை திலக் மைதானத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது